மேற்கொள்வது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ரஷ்யாவில் கற்றப் பயணம் மேற்கொண்டுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு

எந்தவொரு நிலைமையையும் சமாளிக்கும் வகையில் காவல்துறையினர் தொடர் பயிற்சிகளை மேற்கொள்வது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஹைதராபாத்தில் உள்ள சர்தார் வல்வபாய்படேல் தேசிய காவல் அகாடமியில் பயிற்சிபெற்று வரும் ஐபிஎஸ் அதிகாரிகளுடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று காலை கலந்துரையாடிய போது இதனை அவர் தெரிவித்தார் தமது கலந்துரையாடலை தொடங்கியதும் தமிழில் வணக்கம் என்று கூறி தமிழகத்தைச் சேர்ந்த பெண் ஐ பி எஸ் அதிகாரி கிரண் ஸ்ருதியிடம் அவர் பேசினார் விவசாயிகள் உட்பட அனைவருக்கும் பணிச்கமைகள் இருப்பது சாதாரணமான ஒன்று என்றும் இவை அனைத்தும் நமது வாழ்வின் அங்கமாக மாறிவிட்டதால் அதை வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் வழிமுறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார் யோகா பிராணாயாமம் ஆகிய பயிற்சிகள் மூலமாக மனஅழுத்தத்திலிருந்து காவல்துறையினர் விடுபட முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் பொதுமக்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆகியோரை காவல்துறையினர் அவ்வப்போது சந்தித்து காவல்துறையினரின் கடமைகள் மற்றும் அவர்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் பொதுமக்கள் மனதில் காவல்துறையினர் குறித்த தவறான எண்ணங்களை மாற்றுவதற்கான முயற்சிகளில் அதிகாரிகள் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

காவல்துறை என்றாலே அவர்கள் பொதுமக்களை தாக்குவார்கள் என்றுதான் பொதுவான எண்ணம் சமூகத்தில் நிலவுவதாகவும் அவர்கள் மனிதநேய பணிகளில் ஈடுபடுவதை பவர் அறிந்திருக்கவில்லை என்றும் பிரதமர் கூறினார் ரஷ்யாவில் கற்றுப் பயணம் மேற்கொண்டுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நேற்று மாஸ்கோவில் அந்நாட்டின் பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு செர்ஜி சொய்கு வைச் சந்தித்துப் பேசினார் இந்தியாவின் பாதுகாப்பு தளவாட உற்பத்திக்கும் பாதுகாப்பிற்கும் ரஷ்யா அளித்து வரும் பல்வேறு வகையிலான உதவிகளுக்கு ராஜ்நாத் சிங் நன்றி தெரிவித்துக் கொண்டார் முக்கியமான ரானுவ தளவாட சாதனங்களை குறித்த நேரத்திற்குள் இந்தியாவிற்கு வழங்கியதற்காகவும் ராஜ்நாத் சிங் நன்றிதெரிவித்துக் கெர்ணடார் இந்திய ரஷ்ய கடற்படையினர் விரைவில் மவாக்கா கடற்பகுதியில் நடத்தவுள்ள கூட்டு பயிற்சி ஒத்திகை குறித்து ரஷ்ப அமைச்சர்களுடன் விரிவாக அவர் ஆலோசனை நடத்தினார் கயசார்பு இந்தியா என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவுக்கான உற்பத்தி இயக்கத்தின்கீழ் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படவுள்ள ராணுவ தளவாடங்கள் குறித்த விவரங்களையும் ரஷ்ய அமைச்சருக்கு திரு ராஜ்நாத் சிங் விளக்கினார் இந்தியா ரஷ்யா கூட்டாக ஏ

வெளிநாடுகளில் படிக்கும் மற்ற நாடுகளின் மாணவர்களும் கப்பல்களில் பணிபுரியும் மாலுமிகளும் தங்களது சொந்த நாட்டிற்கு பாதுகாப்புடன் திரும்ப உலக நாடுகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது

இந்நோய்த் தொற்றைத் தடுக்க இந்தியாவில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளையும் இந்த மாநாட்டில் திரு ஜெய்சங்கர் எடுத்துரைத்தார் சீனாவுடனாள எல்லைப் பிரச்சினை மிகவும் தீவிரமாக உள்ளதாகவும் இந்திய ராணுவம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் ராணுவ தளபதி எம்

நரவானே தெரிவித்தள்ளார் வடாக் யூனியன் பிரதேசத்தில் உள்ள லே பகுதியை ஒட்டியுள்ள இந்திய சீன எல்லையில் தற்போதுள்ள நிலைமை குறித்து நேற்று நேரில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இந்திய ரானுவத்தினர் மிகுந்த மனஉறுதியுடன் இருப்பதாகவும் எந்தவொரு சவாலையும் எதிர்கொள்ளும் வகையில் அவர்கள் இருப்பதாகவும் அவர் கூறினார் எல்லையில் பல்வேறு பகுதிகளுக்கு நேற்று சென்ற தாம் அங்குள்ள நிலைமைகளை நேரில் ஆய்வு செய்ததோடு ரானுவ அதிகாரிகள் மற்றும் வீரர்களுடன் கலந்துரையாடியதாகவும் அவர் கூறினார் எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் நிலைமை மிகவும் மோசமாகவும் குழப்பமாகவும் உள்ளது என்றும் இதைக் கருத்தில் கொண்டு நமது ரானுவ வீரர்களை தயார்நிலையில் வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சுமீபத்தில் லடாக்கை ஒட்டியுள்ள எல்லையில் சீன ரானுவத்தினர் அத்துமீறலில் ஈடுபட்டதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்தது எல்லைப் பிரச்சினைக்கு அமைதியான முறையில் தீர்வு காணவே இந்தியா விரும்புவதாகவும் வெளியுறவுத்துறை கூறியது இதன் அடிப்படையில் இருநாடுகளின் ரானுவ உயரதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுக்களில் இந்தியா தொடர்ந்து பங்கேற்று வந்தது குறிப்பிடத்தக்கது

ராஜேஷ் பூஷன் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார் இந்த ஆலோசனையில் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலர் டாக்டர் ஜெ ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டுள்ளார் இந்நிலையில் இந்நோய்த் தொற்று தடுப்புப் பணிகள் தொடர்பாக தமிழக அரசின் தலைமச் செயலாளர் திரு சண்முகம் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொள்கிறார்

ஆசிரியர் தினம் நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளர் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் வருங்கால துண்களான மாணவச் செல்வங்களுக்கு அழிவில்வாத கல்விச் செல்வத்தை அளிப்பதோடு ஒழுக்கம் பண்பு தன்னம்பிக்கை விடா முயற்சி ஆகிய நெறிகளையும் போதித்து வளமிக்க அறிவுசார் சமுதாயத்தை உருவாக்கும் அரும்பணியை ஆற்றி வரும் ஆசிரியப் பெருமக்களுக்கு இந்நாளில் உளம்களிந்த ஆசிரியர்தின நல்வாழ்த்துக்களைத் தெரிவித்துக் கொள்வதாக் கூறியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாக உள்ளிட்ட தலைவர்கள் பலர் ஆசிரியர்களுக்கு வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனா்

படுகாயமடைந்த நான்கு தொழிவாளர்கள் சிகிச்சைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் அமுமதிக்கப்பட்டுள்ளனர் பட்டாசு ஆலையில் தீபாவளிக்காக பட்டாசு தயாரித்துக் கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இதில் உயிரிழந்தவர்களும் காயமஃடந்தவர்களும் பெண்கள் ஆவர்

ஏற்கனவே நோய்த் தொற்று உறுதி செய்யப்பட்ட வீரர்களுக்கு தனிமைப்படுத்தும் காலம் முடிந்த பிறகு மீண்டும் ஒருமுறை பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர்கள் கூறினர் ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டி வரும் நவம்பர் மாதம் தொடங்கவுள்ளது கோவாவில் உள்ள ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் ஜிஎம்சி அத்லட்டிக் ஸ்டேடியம் திலக் ஸ்தான் ஸ்டேடியம் ஆகிய மூன்று இடங்களில் பார்வையாளர்கள் இல்லாமல் நடத்தப்படவுள்ளது இந்நிலையில் முன்னணி ஐஎஸ்எல் கால்பந்து அணியான எஃப்சி கோவா அணியில் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த நடுகள வீரர் ஆல்பெர்ட்டோ நொகேரியா இணைகிறார் இதற்காக அவருடன் எஃப்சி கோவா அணி இரண்டாண்டுகால ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது இந்த அணியில் இடம்பெறவுள்ள வெளிநாட்டைச் சேர்ந்த நான்காவது வீரர் ஆல்பெர்ட்டோ என்பது குறிப்பிடத்தக்கது தமக்கு பொருத்தமான அணி எஃப்சி கோவா என்பதால் அந்த அணியை தேர்வு செய்ததாக அவர் கூறியுள்ளார்